பிரதமர் திரு

வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இருதரப்பு நட்புறவு பரஸ்பர நலன்சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்க இந்த உச்சி மாநாடு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது அரசு மற்றும் தனியார் துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

ஐவுளி சார்ந்த நவீன ஆயத்த ஆடைகள் மோட்டார் வாகன உதிரிபாகங்கள் கட்டமைப்பு பொருட்கள் ரசாயனம் ளிசக்தி காப்பீடு சாக்லேட் பிரிவுகள் இதில் அடங்கும்

மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கல்வித்துறை இணையமைச்சர் திரு

தமிழகத்தில் மாவட்டந்தோறும் காய்ச்சல் முகாம்கள் மூலம் கோவிட் பரவல் முன்கூட்டியே கண்டறியப்பட்டதால் நோய் தொற்று கட்டுக்குள் இருப்பதாக கூறினார் அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கை காரணமாக மாநிலத்தில் கோவிட் படிப்படியாக குறைந்து வருவதாக எடுத்துரைத்தார்

இந்நிகழ்ச்சியில் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி இன்னசென்ட் திவ்யா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனா் இதனைத்தொடர்ந்து முதலமைச்சர் இன்று பிற்பகல் திருப்பூரில் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார்

அமைச்சர்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் புதிய தானிய சேமிப்பு கிடங்குகளை மாநில அமைச்சர்கள் திரு

சண்முகம் திரு செல்லூர் கே ராஜு ஆகியோர் இன்று திறந்துவைத்தனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு

வி

கொரோனா காலத்தில் கூட்டுறவுத்துறை தமிழக மக்களை காப்பாற்றியதாக சுட்டிக்காட்டினார்

பி

உதயகுமார் கூறியிருக்கிறார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் எந்தவொரு பொருட்கள் மற்றும் உயிர்சேதம் ஏற்படாதவண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

தேசிய பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தின் இணையதள கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் இருப்பினும் நம்நாட்டு பாதுகாப்பு படைகள் தயாராக இருந்து எந்த நிலைமையையும் சமாளித்து தக்க பதிலடியை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார்

வகையில் உள்நாட்டிலேயே ராணுவ தளவாட உற்பத்தியில் முதலீடுகளின் முக்கியத்துவத்தை அவர் அறிவுறுத்தினார்

பல்லவி பல்தேவ் இன்று தொடங்கி வைத்தாா்

தஞ்சை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு இனிப்பு வகைகள் விற்பனைக்கு வந்துள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது

இப்போட்டியில் வெற்றிபெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாவது குவாலி பயர் போட்டியில் டெல்லி கேப்பிட்டல்ஸ் உடன் மோதும்